திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார்

பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா கீதாராமன் இன்று மாலை போர்ட்பிளேர் செல்லவிருக்கிறார்

உத்தரபிரதேசத்தில் நாளை மறுநாள் தொடங்கவிருக்கும் மகா கும்பமேளாவுக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன

இளையோர் விளையாட்டு போட்டிகளில் மும்பையில் நாளை நடைபெறம் ஹாக்கி இறுதியாட்டத்தில் பஞ்சாப் ஹரியானா அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் ஜி எஸ் டி வரிவிதிப்பு காரணமாக மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள வருவாய் குறைவு பற்றி ஆய்வு செய்யும் ஏழு உறுப்பினர் அமைச்சர்கள் குழுவுக்கு பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி தலைமை தாங்குவார் மத்திய நிதியமைச்சா் திரு அருண் ஜேட்லி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஜி எஸ் டி குழும கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஜி எஸ் டி குழம அறிவிக்கையின்படி வரி வசூலை அதிகரிப்பதற்காள நடவடிக்கைகள் குறித்து இந்தக்குழு ஆலோசனை தெரிவிக்கும் தகவல் பகுப்பாய்வையும் மேற்கொள்ளும் இந்தக்குழு சுரிசெய்வதற்கான நடைமுறைகள் பற்றியும் யோசனைகள் தெரிவிக்கும் பீகார் பஞ்சாப் இமாச்சலப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஜம்மு கஷ்மீர் ஒடிசா குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்கள் வருவாய் இழப்பை எதிர்கொண்டுள்ளன

ஜி எஸ் டி வரிவிதிப்புக்கு பின் ஆந்திரபிரதேசமும் மிசோராம் அருணாச்சல் பிரதேசம் மணிப்பூர் சிக்கிம் நாகாவாந்து ஆகிய ஐந்து வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமே வருவாய் அதிகரிப்பில் சாதனை படைத்துள்ளன

இந்த நிகழ்வில் பங்கேற்றோரிடம் உரையாற்றிய அவர் நவிந்த பிரிவு மக்களுக்காக குருகோவிந்த் சிங் போராடியதை நினைவு கூர்ந்தார் சீக்கிய குருவுக்கு புகழாரம் சூட்டும் செய்தியையும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குருகோவிந்த் சிங் தலைமைத்துவம் துணிவு தியாகம் அர்ப்பணிப்பு போன்ற தெய்வீக வடிவமாக வாழ்ந்தார் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள குரல் பதிவில் கூறியுள்ளார் ஏஎழஎளிய மற்றும் நலிந்த பிரிவு மக்களின் குரலை நகக்குவதற்கு எங்கே முயற்சி செய்யப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் எழுப்பி ஏழைகளுடன் உறுதியாக நின்றவர் குருகோவிந்த் சிங் என்றும் அவர் கூறியுள்ளார் குருகோவிந்த் சிங் சபிறந்த ஆண்டினையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களுக்கு சேவை செய்யவும் உண்மை நீதி கருணை ஆகியவற்றை உயர்த்தி பிடிக்கவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார் சீக்கிய குருவின் போதனைகள் தொடர்ந்து மக்களை ஈர்த்து வருவதாக அவர் கூறியுள்ளார் சீக்கிய குருவின் பிறந்தநாள் விழா பட்னாசாஹிபில் பிரகாஷ் உத்சவமாக இன்று கொண்டாடப்படுகிறது குருகோவிந்த் சிங் பிறந்த இடமான தக்கத் ஸ்ரீ ஹாமந்திா் சாஹிப் குருதுவாராவில் முக்கிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் இங்கு வழிபாடு செய்து வருகிறார்கள்

புதுதில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பிஜேபியின் தேசிய மாநாட்டில் நேற்று நிறைவுரையாற்றிய அவா் சமூகத்தில் மற்ற பிரிவினருக்கான தற்போதைய இடஒதுக்கீட்டை புதிய ஏற்பாடு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று திட்டவட்டமாக கூறினார் அனைவரும் இணைவோம் அனைவரும் முன்னேறுவோம் ஒரே இந்தியா உள்ளத இந்தியா என்பவை தமது அரசின் கோட்பாடுகளாகும் என்று அவர் கூறினார் சமூகத்தின் பலதரப்பு மக்களுக்கான மத்திய அரசின் நலத் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் விவசாயிகளை வாக்காளர்களாக மட்டுமே கருதியதாக குற்றம் சாட்டிய பிரதமர் தமது அரசு விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் கூறினார்

எதிர் கட்சிகள் மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை குறை கூறிய பிரதமர் இதுபோன்ற கூட்டணியால் ஊழலும் நிர்வாக குளறுபடிகளும்தான் ஏற்படும் என்றார் மத்தியில் பிஜேபி தலைமையில் வலுவான நிலையான ஆட்சி அமையவேண்டுமா அல்லது விரக்தியில் உருவாக்க்ப்பட்டுள்ள எதிர்கட்சிகளின் பலவீளமான ஆட்சி அமைய வேண்டுமா என்பது குறித்து மக்கள்தான் முடிவு செய்யவேண்டும் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்திருப்பது வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக மட்டும்தாள் என்று திரு நரேந்திரமோடி குற்றம் காட்டினார் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் சத்திஷ்கர் ஆகிய மாநிலங்களில் முன் அனுமதி இல்லாமல் சிபிஐ சோதனை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை குறைகூறிய பிரதமர் சிபிஐ யை கண்டு இந்த மாநில அரசுகள் அச்சுப்படுவது ஏன் என்றும் அவா்கள் என்ன முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் வரும் மக்களவை தேர்தலில் உத்தரபிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனது முழு பலத்துடன் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் தபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மாநிலத்தில் சுமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாற் கட்சிகளிடையே மக்களவைத் தேர்தலுக்கு கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இவ்விரு கட்சியின் தலைவர்கள்மீதும் தாம் முழு மதிப்பு வைத்துள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினார்

இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறவில்லை

மத்திய அரசால் பின்னா் அறிவிக்கப்படும் தேதியிலிருந்து இந்தச்சுட்டம் அமலுக்கு வரும் என்று அந்த அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அந்தமான் நிக்கோபாா் தீவிகளில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ள பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை போர்ட்பிளேயர் செல்கிறார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பாதுகாப்பு படை பிரிவுகளின் தயார்நிலை குறித்தும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி குறித்தும் இந்த பயணத்தின்போது திருமதி சீதாராமன் ஆய்வு செய்வார் கிரேன்ட் நிக்கோபார் தீவில் கேம்ப்பெல் வளைகுடாவில் நாளை நடைபெற உள்ள பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையை அமைச்சர் பார்வையிடுவார்

உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள உலகின் மிகப்பெரிய சுமய மற்றும் கவாச்சார திருவிழாவான குப்பமேளா தொடங்குவதற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ளநிலையில் முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன மகரசங்கராந்தி விழா கொண்டாடப்படும் நாளை மறுநாள் முதல் புனித நீராடல் தொடங்குகிறது

இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜை அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் அஸிஸ் காமிலோ வை சந்தித்து பேச்சு நடத்தினார் இந்த சந்திப்பின்போது வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்புதகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அவர் விவாதித்தார் நேற்று சமர்கண்ட் சென்ற அவர் அங்கு நடைபெறவுள்ள முதவாவது இந்திய மத்திய ஆசிய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவிருக்கிறார்

போகி பொங்கல் மகர சங்கராந்தி உள்ளிட்ட பண்டிகைகள் நாளை முதல் கொண்டாடப்படுவதை முன்ளிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துத் தெிவித்துள்ளாா் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை வடமாநிலங்களில் மகர சக்கராந்தி என்று தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது விவசாயிகள் மற்றம் பொதுமக்களின் கடின உழைப்பால் கிடைக்கும் பயன்களை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கவேண்டும் என்று வாழ்த்துவதாக குடியரசுத்தலைவர் கூறியுள்ளார் இந்த நல்ல நாட்களில் பொது மக்களின் வாழ்க்கை வளம் பெறவேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மும்பையில் நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் ஹரியானாவை பஞ்சாப் எதிர்கொள்கிறது